கோவிட் தொற்றுப் பரவலை கட்டுப்படுத்த தமிழக அரசு மேற்கொண்டுவரும் நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட வாரியாக ஆய்வு செய்துவரும் முதலமைச்சர் இதுவரை சுமார் இருபது மாவட்டங்களுக்கு நேரில் சென்று ஆய்வு நடத்தியுள்ளார் இதன் தொடர்ச்சியாக வருகிற ஆறாம் தேதி நீலகிரி மற்றும் திருப்பூர் மாவட்டங்களுக்குச் செல்லும் முதலமைச்சர் கோவிட் தடுப்புப் பணிகள் குறித்து ஆய்வு செய்வதுடன் அரசின் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களையும் தொடங்கிவைக்க உள்ளார்

சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் இந்த ஆலோசனையின் போது ஆன்லைன் பட்டா உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து தலைமைச் செயலாளர் கேட்டறிய உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தமிழக பொறியியல் கல்லூரிகளில் காலியாக உள்ள இடங்களுக்கான மாணவர் சேர்க்கை குறித்த துணை கலந்தாய்வு பற்றிய அறிவிப்பு இன்று வெளியிடப்படவுள்ளது

பயிற்சி முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுவதுடன் பயிற்சி முடித்தவுடன் முன்னணி நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெற்றுத்தரப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

ராஜஸ்தான் மாநிலத்தில் பட்டாசு விற்பனைக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை திரும்பப்பெறுமாறு அம்மாநில முதலமைச்சர் திரு அஷோக் கெலாட்டிற்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள முகநூல் பதிவில் கோவிட் தொற்றை காரணம் காட்டி பட்டாசு வெடிக்க ராஜஸ்தான் அரசு தடை விதித்திருப்பது மிகுந்த வேதனைக்குரியது என்று குறிப்பிட்டுள்ளார் கோவிட் பாதிப்பு மற்றும் ஊரடங்கு காரணமாக பட்டாசு தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தீபாவளி பண்டிகைதான் அவர்களுக்கு ஒரே ஆறுதவாக உள்ளது என்றும் திரு மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியிலேயே நீடிக்கும் என அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார் வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக கூட்டணியில் எந்த பிரச்சினையும் இல்லை என்றார்

ஒதுக்கக் கூடாது என்றும் நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு வரும் நோயாளிகளுக்கு ஆக்சிஜன் எளிதில் வழங்க ஏதுவாக அமைக்கப்பட்டுள்ள மிகப்பெரிய ஆக்ஸிஜன் கொள்கலன் நேற்று முதல் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது மருத்துவக் கல்லூரி முதல்வர் டாக்டர் கே சாந்தா அருள்மொழி இதனை தொடங்கி வைத்து பேசினார் தீபாவளி உள்ளிட்ட பண்டிகை காலத்தையொட்டி தேவைக்கேற்ப கூடுதாக சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என ரயில்வே வாரியத் தலைவர் திரு வினோத் குமார் யாதவ் கூறியுள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தற்போதைய கோவிட் பாதிப்புகளை கருத்தில் கொண்டு முன்பதிவு வசதி இல்லாத பயணிகள் ரயில்கள் இயக்கப்படாது என்றார் அனைத்து பயணிகளும் உறுதிப்படுத்தப்பட்ட பயணச்சீட்டுடன் பயணம் செய்யும் விதமாக சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் குஜராத்தின் கெவாடியாவில் உள்ள ஒற்றுமை சிலை வரை அமைக்கப்பட்டுவரும் புதிய ரயில் பாதை இந்த ஆண்டு இறுதிக்குள் பயன்பாட்டிற்கு வரும் என்றும் ரயில்வே வாரியத் தலைவர் நம்பிக்கை தெரிவித்தார்

வாழ்க்கையின் அனைத்துப் பிரிவுகளிலும் மாணவர்கள் சிறந்து விளங்குவதற்கு புதிய தேசிய கல்விக் கொள்கை உதவிகரமாக இருக்கும் என மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் தெரிவித்துள்ளார் சில்சார் தேசிய தொழில்நுட்பக் கல்வி நிறுவன பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர் நாலந்தா போன்ற பண்டைக்கால இந்திய பல்கலைக்கழகங்கள் கல்வியில் சிறந்து விளங்கியதை சுட்டிக்காட்டி அமைச்சர் இங்கு பயின்ற மாணவர்கள் லகெங்கும் பறந்து விரிந்து பனியாற்றி வருவதாகவும் தெரிவித்தார் கோவிட் பெருந்தொற்று போன்ற சவால்களுக்கு இடையேயும் வான் இயற்பியல் வானியல் செயற்கை நுண்ணறிவு நானோ தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் இந்திய விஞ்ஞானிகள் அயராது உழைத்து சாதனை படைத்து வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார்

கண்காணிப்பு விழிப்புணர்வு வாரம் கொண்டாடப்படுவது

இந்தியாவில் உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டு கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதே மத்திய அரசின் நோக்கம் என இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் பஞ்சாப் மாநிலம் ஸிராக்பூரில் அமைக்கப்பட்டுள்ள இந்திய விளையாட்டு ஆணையத்தின் மண்டல மையத்தை தொடங்கிவைத்து பேசிய அவர் ஜம்மு காஷ்மீர் முதல் ஹிமாச்சலப் பிரதேசம் வரையிலான வடமாநிலங்களில் விளையாட்டுத்துறை மேம்பாட்டிற்கு மத்திய அரசு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார்

பிரபல வயலின் வித்வான் டி என் கிருஷ்ணன் சென்னையில் நேற்று காலமானார்

திருப்புனித்தரா நாராயண ஐயர் கிருஷ்ணன் என்று அழைக்கப்படும் அவர் பத்மபூரீ பத்மபூஷன் மற்றும் சென்னை மியூசிக் அகாடமியின் சங்கீத கலாநிதி உட்பட பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார் அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது